இன்று ஆய்வு செய்து வருகின்றனர்

அனுசரிக்கப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு மரியாதை செலுத்தினர்

கூடாது என்று தனியார் தொலைக்காட்சிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது

சதவீதமாக உயர்ந்துள்ளது

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் நிவர் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்தியக் குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர் நிவர் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை இணை செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையில் மத்தியக்குழு அமைக்கப்பட்டுள்ளது நேற்று சென்னை வந்த மத்தியக் குழுவினர் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து மத்தியக் குழுவினர் இரண்டு குழுக்களாகப் பிரிந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு செய்து வருகின்றனர் சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர் இதனை தொடர்ந்து தென்சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை ஏற்படுத்திய சேதங்களை பார்வையிடும் அவர்கள் பிற்பகலில் புதுச்சேரி செல்கின்றனர் நாளை காலை புதுச்சேரியில் சேத விவரங்களை பார்வையிடும் அவர்கள் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிகின்றனர் நாளை பிற்பகல் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் இந்தக்குழு ஆய்வு நடத்தவுள்ளது இரண்டாவது குழு இன்று வடசென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்கின்றனர் தொடர்ந்து பிற்பகலில் வேலூர் புறப்படும் அவர்கள் நாளை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஆய்வு நடத்தவுள்ளனர் பின்னர் சென்ளைக்கு திரும்பும் மத்தியக்குழுவினர் வரும் செவ்வாய்கிழமை காலை மீண்டும் தலைமச் செயலாளர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தியபின் சேத விவரங்கள் குறித்த அறிக்கைய மத்திய அரசிடம் தாக்கல் செய்வார்கள்

அம்மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் அதிகாரிகளுடன் அமைச்சர் நேற்று வெள்ளபாதிப்புகள் குறித்து ஆவோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் பேசிய அவர் போர்க்கால அடிப்படையில் மழழ வெள்ள மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் வெள்ளப்பாதிப்புகள் குறித்த கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் நலன் கருதி மாவட்டந்தோறும் மருத்துவ முகாம் நடத்தப்படுவதாக அமைச்சர் கூறினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அம்பேத்கரின் சிந்தனைகளும் கருத்துக்களும் தொடர்ந்து வட்சக்கணக்கானோருக்கு வலிமை சேர்க்கும் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் நாட்டிற்காக அவர் கண்ட கனவுகளை நிறைவேற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அண்ணல் அம்பேத்கரின் வழியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரக சமுகத்தில் பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு குறித்த குறும்படத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் திரைப்படப்பிரிவு வெளியிட்டுள்ளது டாக்டர் பாபா சாகேப் அம்பேத்கர் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த குறும்படத்தை டாக்டர் ஜப்பார் பட்டேல் இயக்கி உள்ளார்

ஆக்ரா மெட்ரோ ரயில் திட்ட கட்டுமான பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

இதன்மூலம் முக்கிய கற்றுவா தலங்களான தாஜ்மகால் ஆக்ரா கோட்டை சிக்கந்தரா ஆகிய இடங்களுக்கு எளிதில் பயணிக்கும் வகையில் அமைக்கப்படுகிறது

முக்கிய நான்கு ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் பள்ளிகள் அலுவலகங்கள் குடியிருப்புகள் வர்த்தக இடங்கள் பெரிய வணிக வளாகங்கள் மற்றும் கற்றுவா தவங்களை இணைக்கும் வகையில் ஆக்ரா மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படவுள்ளது நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்காக புதிதாக கட்டப்படவுள்ள கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வியாழக்கிழமை அடிக்கல் நாட்டுகிறார்

தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை விளம்பரங்கள் மூலம் ஊக்குவிக்கக் கூடாது என்று தனியார் தொலைக்காட்சிகளுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பான விளம்பரங்களில் இந்திய விளம்பர தர நிர்ணயக்குழு வெளியிட்டுள்ள நெறிமுறைகளை அனைத்து தனியார் தொலைக்காட்சிகளும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் இந்திய விளம்பர தர நிர்ணயக்குழு செய்தி தொலைக்காட்சி சங்கம் இந்திய ஒலிபரப்பு அமைப்பு அளைத்திந்திய விளையாட்டு கூட்டமைப்பு ஆன்லைள் ரம்மி விளையாட்டு கூட்டளமப்பு ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடனாள கூட்டத்திற்குப்பின் இந்த அறிவுரை வெளியிடப்பட்டுள்ளது ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளில் ஈடுபடுவது நிதி சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் அந்த விளையாட்டிற்கு அடிமையாக வாய்ப்புள்ளது என்றும் விளம்பரங்களில் குறிப்பிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

வேலைவாய்ப்பிற்கு மாற்றாக ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட்டு வருவாய் ஈட்ட முடியும் என்றோ இந்த விளையாட்டுகளில் ஈடுபடுவோர் மற்றவர்களைவிட வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்றோ விளம்பரங்களில் குறிப்பிடக்கூடாது என்றும் நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாடு முழுவதும் அரசு நிறுலவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படும் என்று மத்திய எஃகுத்துறை இணையமைச்சர் திரு ஃபக்கன் சிங் குலாஸ்தே தெரிவித்துள்ளார்

சேவம் உருக்காலையை தனியார் மயமாக்குவது தொடர்பான கேள்விக்கு செய்தியாளர்களிடம் பதிலளித்த அவர் இதுகுறித்து அனைத்து தரப்பினரின் கருத்து கேட்டபிறகு முடிவெடுக்கப்படும் என்று கூறினார் தொழிலாளர்களுக்கு எதிரான எந்தவொரு நடவடிக்கையிலும் மத்திய அரசு ஈடுபடாது என்று அமைச்சர் உறுதியளித்தார் படைவீர் கொடிநாளையொட்டி கொடிநாள் நிதிக்கு தாராளமாக நிதியினை வழங்கவேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக நமது தாய்திருநாட்டின் இறையாண்மையினை காத்திடும் உயரிய சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட முப்படை வீரர்களின் தியாக உணர்வுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த தினம் நாளை அனுசரிக்கப்படுவதாக கூறியுள்ளார் முப்படை வீரர்களின் குடும்பத்தினரின் நலனை காப்பதில் தமிழகம் என்றுமே முன்னிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த இனிய நாளில் முப்படை வீரர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் தமது வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார்

ஈரோடு மாவட்டம் கோபியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வரப்படும் நெல்லை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பெரும்பாவாள இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி சிட்னியில் இன்று நடைபெறுகிறது